ஹரியானா அமைச்சரவை இன்று விரிவாக்கப்படவுள்ளது முன்னாள் மத்திய நிதியமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு ப சிதம்பரத்தின் நீதிமன்ற

அமெரிக்காவில் அதிபருக்கு எதிராள கண்டன தீர்மான விசாரணையின் போது உக்ரைனில் தாம் விரும்பிய தகவல் குறித்து டிரம்ப கேட்டதை ஒட்டுகேட்டதாக அமெரிக்க தூதர் திரு டெய்லர் சாட்சியம் அளித்துள்ளார் இந்தியா பங்களாதேஷ் இடையே முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று காலை இந்தூரில் தொடங்குகிறது பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தகத்துறை தலைவர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் பிரேசிலியாவில் நிடைபெற்ற பிரிக்ஸ் வர்த்தக அமைப்பின் நிறைவு நிகழ்ச்சியில் பேசிய அவர் இந்தியாதான் உலகின் மிகவும் திறந்த மற்றும் முதவீட்டாளர் நட்புடன் கூடிய பொருளாதாரம் என்றும் அரசியல் ஸ்திரத்தன்மை எதிர்பார்க்கக்கூடிய கொள்கைகள் நட்புடன்கூடிய சீர்திருத்தங்கள் இந்தியாவில் மேற்கொள்ளப்படுகின்றன என்றும் அவர் கூறினார் உலக அளவில் பொருளாதார மந்தநிலை இருந்தபோதிலும் பிரிக்ஸ் நாடுகள் பொருளாதார முன்னேற்றத்திற்கு முன்னணியில் உள்ளன என்று அவர் கூறினார் உலக பொருளாதார வளர்ச்சியில் ஐம்பது சதவீதம் பங்கை பிரிக்ஸ் நாடுகள் வகிக்கின்றன என்று அவர் கூறினார் உலக அளவில் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்டுள்ளபோதும் பிரிக்ஸ் நாடுகளில் பொருளாதார மேம்பாடு விரைவடைந்து பல லட்சக் கணக்கான மக்களை ஏழ்மையிலிருந்து அகற்றி தொழில்நுட்பத்திலும் புதுமைப் படைப்பிலும் வெகுவாக முன்னேறியுள்ளது என்று பிரதமர் கூறினார்

இந்த உச்சிமாநாடு பயங்கரவாத எதிர்ப்பில் ஒத்துழைப்புக்கான அமைப்புகள் உருவாக்குவது உலகின் ஐந்து பெரிய பொருளாதாரங்களுடன் இந்தியாவின் தொடர்புகளை வலுப்படுத்துவது ஆகியவை குறித்து முக்கிய கவனம் செலுத்தும் ஹரியானா மாநில அமைச்சரவை இன்று விரிவாக்கப்படவுள்ளது இந்த மாநிலத்தின் கூட்டணி அரசில் பங்கேற்றுள்ள பிஜேபி மற்றும் ஜன் நாயக் ஜனதா கூட்சி ஆகியவை அமைச்சரவையில் இடம்பெறவேண்டியவர்களின் பெயர்களை இறுதி செய்துள்ளன

கருப்பு பணத்தை மாற்றும் வழக்கில் இவர் தற்போது அமலாக்க இயக்ககத்தின் காவலில் உள்ளார் தேசிய தலைநகர் பகுதியிலும் வடஇந்தியாவின் பல பகுதிகளிலும் காற்று மாகபடுவதற்கு நிரந்தர தீர்வாக எஹ ட்ரஜன் அடிப்படையிலான ஜப்பானிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராயுமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக்கொண்டுள்ளது காற்று மாசுபடும் பிரச்சினை குறித்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி அது தொடர்பாக அறிக்கையுடன் அடுத்த மாதம் மூன்றாம் தேதி ஆஜாகுமாறு உச்சநீதிமன்றம் மத்திய அரசிடம தெரிவித்துள்ளது கடந்த இரண்டு வாரங்களில் இரண்டாம் முறையாக நேற்று தில்லியின் காற்றுத்தரம் அவசரநிலை அளவுக்கு மோசமானதை அடுத்து இந்த நடவடிக்கையை உச்சநீதிமன்றம் மேற்கொண்டுள்ளது தகவல் பெறும் உரிமைச்சுட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலகத்திற்கும் பொருந்தும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இதுதொடர்பாக தில்வி உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேல் முறையீட்டு மனுவினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் தலைமையிலான ஐந்து நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு நேற்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது நீதிபதிகள் திரு ரமணா திரு சந்திரசூட் திரு தீபக் குப்தா திரு சஞ்சய் கண்ணா ஆகியோரையும் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கொலிஜியத்தின் மூலம் பரிந்துரை செய்வதற்கு அளிக்கப்படும் நீதிபதிகளின் பட்டியலை தகவல் அறியும் உரிமைச்சட்டத்தின்கீழ் வழங்கலாம் என்றும் நீதிபதிகளை தெரிவு செய்வதற்கானகாரணங்களை இந்த சுட்டத்தின்கீழ் வழங்க தேவையில்லை என்றும் கூறியது நீதித்துறையில் வெளிப்படைத் தன்மையை பராமரிக்கும் அதேவேளையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அலுவலுகத்தின் ரகசிய காப்பரிமைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாத வகையில் தகவலை அளிக்கலாம் என்றம் நீதிபதிகள் தெரிவித்தனர் தலைமை நீதிபதி நீதிபதி திரு தீபக் குப்தா சார்பில் தீர்ப்பை எழுதிய நீதிபதி திரு சஞ்சய் கண்ணா வெளிப்படைத் தன்மை பொறுப்பேற்கும் தன்மை மற்றும் நீதித்துறை கதந்திரம் ஆகியவற்றக்கு இடையேயுள்ள வேறுபட்ட கருத்துக்களை குறிப்பிட்டு இவை சும்பந்தமான பல்வேறு முடிவுகளையும் கோடிட்டு காட்டியுள்ளார் நீதிபதி திரு என் வி ரமணா நீதிபதி திரு சந்திரகுட் ஆகியோர் தனித்தனியாக அளித்த தீர்ப்பில் சில சமயம் நீதித்துறை சுதந்திரம் திறந்தநிலை மற்றும் வெளிப்படைத்தன்மையை பொருத்து அமைகிறது என்று குறிப்பிட்டனர் அமெரிக்காவில் அதிபர் டொனால்டு டிரம்ப்புக்கு எதிரான கண்டன தீர்மான விசாரணையில் முக்கிய திருப்பமாக உயர்நிலை அமெரிக்க தூதரக அதிகாரி ஒருவர் சாட்சியம் அளித்துள்ளார் தமது சார்பில் உக்ரைன் மேற்கொள்ள வேண்டிய புலன் விசாரணை குறித்த தகவலை அளிக்குமாறு அதிபர் டிரம்ப் விடுத்த வேண்டுகோளை தாம் கேட்டதாக உக்ரைனில் உள்ள அமெரிக்காவின் தற்காலிக தூதர் திரு வில்லியம் டெய்லர் நேற்று சாட்சியம் அளித்தார் இதுவரை ரகசியமாக நடந்துவந்த இந்த தீர்மானத்தின் மீதான விசாரணை முதல் முறையாக திறந்தநிலை விசாரணையாக நேற்று நடைபெற்றபோது அவர் சாட்சியம் அளித்தார் தமது அலுவலக ஊழியர்கள் மற்றொரு தூதர் கோர்டன் சோன்லேண்டை விடுதி ஒன்றில் சந்தித்தபோது அதிபர் டிரம்ப்பின் உரையாடலை கேட்டதாக தம்மிடம் தெரிவித்தனர் என்று திரு டெய்லர் கூறினார் அதிபரின் கோரக்கைக்கு பதிலளிக்கும் வகையில் தூதர் சோன்லாண்டு இந்த விஷயத்தில் உக்ரைனியர்கள் செயல்பட தயாராக இருப்பதாக கூறியதையும் கேட்டதாக அவர் கூறினார்

இந்த விழாவின் ஆஸ்கார் சிறப்பு பிரிவில் பல வெற்றி திரைப்படங்கள் இடம்பெறவுள்ளன

இந்த தொன்மையான வெற்றிப்படங்களை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர்

காஸா பகுதியில் உயர் தீவிரவாதிகளை இலக்காகக்கொன்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் காரணமாக நேற்று இரண்டாவது நாளாக வலுப்பட்ட சண்டை குறைவதற்கான அறிகுறிகள் தோன்றவில்லை இஸ்ரேல் தரப்பை நோக்கி ராக்கெட் தாக்குதல் தொடர்ந்தது இஸ்ரேலும் பதிவடி தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதல் இஸ்லாமிய ஜிகாதி தீவிரவாதிகள் மற்றும் காஸா பகுதியில் ராக்கெட் ஏவும் பிரிவுகள் ஆகியவற்றை இலக்காகக் கொண்டு நடத்தப்படுவதாக இஸ்ரேல் கூறியது இதனிடையே ஐநா தூதர் திரு நிக்கோலே இம்லாடினோ நேற்று கெய்ரோ சென்றடைந்தார் இந்த சண்டை நிறுத்தம் குறித்து அவர் பேச்சு நடத்துவார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலுக்கும் காஸாவில் உள்ள தீவிரவாதிகளுக்கும் இடையே முந்தைய சண்டைநிறுத்தங்களை ஏற்படுத்தியதில் ஐநாவுக்கும் எகிப்துக்கும் முக்கிய பங்கு உண்டு இஸ்லாமிய ஜிகாதி தீவிரவாதிகள் ராக்கெட் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று இஸ்ரேல் பிரதமர் திரு பென்ஜமின் நேத்தயாகு கூறியுள்ளார் தாக்குதல் தொடருமானால் இஸ்ரேல் தயவுதாட்சியனம் இன்றி எதிர்தாக்குதலை மேற்கொள்ளும் என்று அவர் கூறினார் தங்கள் குழுவினர் மத்தியஸ்தத்தில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை என்று இஸ்லாமிய ஜிகாதி செய்தித் தொடர்பாளர் திரு முஸாப் அல் பாராயம் கூறியுள்ளார் நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் மருந்து விலைகளை குறைக்கவும் அதனை எளிதாக கிடைக்கச் செய்யவும் நடவடிக்கை தொடங்கியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது தயாரிப்பாளர்கள் உற்பத்தி செய்யும் இன்கலினின் தரம் பாதுகாப்பு செயல்திறன் குறைந்த விலை ஆகியவை குறித்து மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக அது தெரிவித்துள்ளது உலக நீரிழிவு நோயாளிகள் தினம் இன்று அனுசரிக்கப்படுவதையொட்டி உலகில் இந்த நோய் அதிகரித்து வருவது குறித்து உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது

இன்கலின் தேவைப்படும் நீரிழிவு நோயாளிகளில் பவர் இதனை வாங்குவதற்கு போதிய பணவசதி பெற்றிருக்கவில்லை என்றும் அதனால் இதனை பயன்படுத்தாமலேயே விட்டுவிட்டு தங்கள் உயிரை பணையம் வைக்கும் நிலை ஏற்படுவதாகவும் உலக ககாதார நிறுவனத்தின் தலைவர் திரு டெட்ரோஸ் ஆதனாம் கெப்ரியேசிஸ் ஜெளிவாவில் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது இந்தியா பங்களாதேஷ் இடையேயான முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி இன்று இண்டுரில் தொடங்குகிறது இந்த போட்டியின் நேர்முகவர்ணனையை அகில இந்திய வானொலி காலை ஒன்பது மணி முதல் ஒலிபரப்புகிறது

இந்த போட்டி காலை மணி ஒன்பது முப்பதுக்கு தொடங்குகிறது இந்தூர் கோல்கர் அரங்கில் டெஸ்ட் போட்டி நடைபெறுவது இது இரண்டாவது முறையாகும்